இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினும் இன்று பங்கேற்கின்றனர் இரு தலைவர்களும் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச்சு நடத்தவுள்ளனர் இந்த சந்திப்பிற்குபின் இருநாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் சந்தித்து பேசவுள்ளார் முன்னதாக நேற்று மாலை புதுதில்லி வந்த ரஷ்ய அதிபரை விமாள நிலையத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் வரவேற்றார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இல்லத்தில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் பிரதமரை சந்தித்தார் ரஷ்யா உடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பாள மாநாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி அவற்றை பகிர்ந்துகொள்வது என்றும் இத்துறையில் அரசு மற்றும் தனியார் கூட்டு செயல்பாட்டை ஊக்குவிப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

பீகார் மாநிலம் கோபால்கஞ்சில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் நாட்டு மக்களின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார் காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது எதிர்காலத்தை பற்றி மட்டுமே கவவைப்படுவதாக அவர் குற்றம்சாட்டினார்

அடுத்த தேர்தலிலும் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறிய அவர் நாட்டின் பிரதமராகிவிடலாம் என்ற காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் எண்ணம் ஈடேறாது என்று என்று தெரிவித்தார் மாற்று எரிபொருட்களை அழிகம் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலைப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்திய ரசாயன கண்காட்சி மற்றும் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் எரிபொருள் பிரிவில் வருங்காலத்தில் எத்தனால் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அதன் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் பொருளாதார சிக்கல்களை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் கற்றுக்குழலுக்கு பாதிப்பில்லாத எரிபொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் மும்பை புனே குவஹாத்தி உள்ளிட்ட நகரங்களில் மாற்று எரிபொருட்களை கொண்டு பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மருந்து உற்பத்தித் துறையில் இந்திய முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் திரு நிதின்கட்கரி இத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்றார் கோவாவில் டெட்ரோல் டீசல் விலை மேலும் இரண்டு ரூபாய் ஜம்பது காசு குறைக்கப்படுவதாக மாநில முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பெட்ரோல் டீசல் விலையை இரண்டு ரூபாய் ஐம்பது காக குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மாநில அரசும் அதே போல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா லக்னோவில் இன்று தொடங்குகிறது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார் இதில் விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் அறிவியல் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிறைவுநாள் நிகழ்ச்சியில் மத்திய சாலைப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நிறைவுரை ஆற்றவுள்ளார்

உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது ரயில்வே துறையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பை மேம்படுத்துவது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் ரயில்வேயில் புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான மாநாட்டை புதுதில்லியில் நேற்று தொடங்கிவைத்து பேசிய அவர் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் குறைந்த செலவில் போக்குவரத்து வசதிகளை வழங்க முடியும் என்றார் தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அரபிக் கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் இது புயலாக வலுவடைந்து ஒமனை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வங்கக்கடலில் வரும் திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன்காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது மனழ காரணமாக சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சித்திட்டங்களை ஊக்குவிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் கையெழுத்திட்டுள்ளன ஐநா சுற்றுச்சூழல் பிரிவின் இயக்குநர் திரு எரிக் சோலேம் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி ஆகியோர் புதுதில்லியில் நேற்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் கற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்ஸம நீர் தூய்மை நவீன நகரங்கள் நகர்ப்புற உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்புடன் செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் ரானுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் கஜகஸ்தானும் முடிவு செய்துள்ளன

அப்போது பாதுகாப்புத் தளவாட உற்பத்தி ரானுவ தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது

கடந்த மாதம் தெற்கு கஜகஸ்தான் பகுதியில் இருநாடுகளும் கூட்டு ரானுவப் பயிற்சியை நடத்தியது குறிப்பிடத்தக்கது ஸ்பெயினுக்கான இந்திய தூதராக திரு சஞ்சய் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

புதிய பொறுப்பை அவர் விரைவில் ஏற்பார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னை அருகே இந்திய கடலோர காவல் படையும் வியட்நாம் கடலோர காவல்படையும் இணைந்து நேற்று கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டன

இருநாடுகளுக்கு இடையேயான கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் சவுதி அரேபியாவின் பங்களிப்புடன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன்கூடிய எண்ணெய் கத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பாகிஸ்தான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில்ட அந்நாட்டின் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு குலாம் சர்வார்கான் இந்த ஒப்பந்தம் குறித்து விளக்கினார் ஏற்களவே சவுதி அரேபிய குழு ஒன்று பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக ஆய்வு செய்ததாக அவர் தெரிவித்தார்

சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தில் குவாடர் பகுதியில் இந்த குத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவுள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நேற்று மாலை பாகிஸ்தான் ரானுவத்தினர் துப்பாக்கியால் கட்டனர்